மேற்கொள்கிறார்

மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் இன்று அழைப்பு விடுத்துள்ளார்

தெரிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலத்தில் சூரத் தண்டி ஆகிய பகுதிகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார்

இந்த புதிய முனையம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் சூரியமின்சக்தி எல்ஈடி விளக்குகளை பயன்படுத்தி அமைக்கப்படும் அகமதாபாத் வதோதரா விமானநிலையங்களுக்கு அடுத்து சூரத் விமானநிலையம் குஜாத்தில் அதிக விமானங்கள் வந்துசெல்லக்கூடியதாகும் புதிய இந்தியா இளைஞர் மாநாட்டில் பிரதம் பங்கேற்று அங்கு இளைஞர்களுடன் கலந்துரையாட உள்ளா் பின்னா் தண்டியில் கட்டப்பட்டுள்ள தேசிய உப்பு கத்தியாகிரக நினைவகத்தை நாட்டிற்கு அர்பணித்து உரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி புதுதில்லி ராஜ்காட்டில் அமைந்துள்ள காந்தி நினைவிடத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

புதுதில்லியில் நேற்று காலமான முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்ணான்டசின் இறுதி சடங்கு இன்று நடைபெறவுள்ளது

ரயில்வே தகவல் தொடர்பு மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும் ஜார்ஜ் பொணான்டஸ் பதவி வகித்துள்ளார் அவரது மறைவையொட்டி பீகார் மாநில அரசு இரண்டு நாள் துக்கம் அனுசரித்து வருகிறது குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஜார்ஜ் பெர்ணான்டசின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதையொட்டி மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் இன்று அனைத்துக்கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் கூட்டத்தை சுமுகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்து கட்சியிருடனும் அவர் ஆவோசனை மேற்கொள்ள உள்ளார் நாளை நாடாளுமன்ற இருஅவைகளின் உறுப்பினர்கள் பங்கேற்கும் கூட்டுக்கூட்டத்தில் குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தொடக்க உள்ள நிகழ்த்த உள்ளார்

தங்கத்திற்கான தேசிய கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய வாத்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு குரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் மும்பையில் நகைகளுக்கான உள்நாட்டு கவுன்சில் தொடக்க விழாவில் பேசிய அவர் இதற்காக நிதி ஆயோக் மற்றும் தொழில் முனைவோருடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறினாா் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பிற்கு இந்த உள்நாட்டு கவுன்சில் வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்தார் நாட்டில் உள்ள பல்வேறு கலாச்சார நடவடிக்கைகள் காரணமாக சா்வதேச அளவில் தங்கத்தின் மிகப்பெரிய நுகர்வோர்களாக இந்தியர்கள் இருப்பதாகவும் திரு சுரேஷ்பிரபு குறிப்பிட்டார் தீவிரவாதத்தை எதிர்கொள்ளவும் அதில் தங்கள் நடவடிக்கைகள் குறித்து பரிமாறிக் கொள்ளவும் இந்திபாவும் கிர்கிஸ்தானும் முடிவு செய்துள்ளன

இச்சந்திப்பில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மற்றும் ஐ நா நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பது குறித்து விவாதித்ததாக கூறப்பட்டுள்ளது பாதுகாப்பு ஒத்துழைப்பு வர்த்தகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டின் அரசு ஊடகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியம் குறித்து மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத் துறை செயலாளா் திரு அமித்காரே வலியுறுத்தியுள்ளாா் இதள் மூலம் அரசு நிறைவேற்றும் பணிகள் குறித்த தகவல்கள் சாமானிய மக்களையும் சென்றடையும் என்று தெரிவித்துள்ளார் லக்னோவில் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் அலுவலகங்களில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இந்நிலையங்கள் தனித்தன்மையுடன் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினாா் அரசு ஊழிபர்களும் ஆசிரியர்களும் போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்குத் திரும்ப வேண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் என முதலமைச்சர் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மக்கள் நலனுக்காக செயல்படுவதில் அரசு ஊழியர்களுக்கும் முழுபங்கு உண்டு என்று குறிப்பிட்டுள்ளார் கயநலத்தை மட்டும் கருதாமல் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு தியாக உணா்வோடு சில நேரங்களில் உரிமைகளையும் விட்டுக்கொடுத்து மக்கள் பனியாற்றுவது நமது கடமை என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தமிழ்நாடு தற்போது கடுமையான வறட்சியின் பிடியில் உள்ளதாகவும் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டியுள்ள நிலையில் உரிமைகளைப் பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருப்பது மக்கள் பணிக்கு பொருத்தமாக அமையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே இன்றைக்குள் அனைவரும் பணிக்குத் திரும்ப வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஜாக்டோஜியோ அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என தமிழக அரசு சென்னை உயா்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இத்தொடர்பான வழக்கு நேற்று நீதிபதி கிருபாகரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது அரசுத்தரப்பில் ஆஜான கூடுதல் தலைளம வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியள் ஏற்களவே மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விட்டதாக கூறினார் மேலும் இதுதொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் ஜாக்டோஜியோ அமைப்பினரை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க முடியாது என்றும் தெரிவித்தார் இதையடுத்து ஏழை எளிய கிராமப்புற மாணவா்களின் நலனில் அக்கறை கொண்டு இருதரப்பும் வேலைநிறுத்த பிரச்சினை குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதி வழக்கு விசாரணைய அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தார்

இது தொடர்பான விதிமுறைகளை மத்திய அரசு வகுப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு உயா்நீதிமன்றம் ஏற்கௌவே தடை விதித்திருந்தது எளினும் இது தொடர்பான மேல் முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற அமர்வு தனிநீதிமன்ற இடைக்கால தடை விதித்ததால் ஆன்லைன் மருந்து விற்பனை அனுமதிக்கப்பட்டது இந்நிலையில் விதிமுறைகளை வகுக்க மத்திய அரசு கூடுதல் அவகாசும் கோரியதை அடுத்து ஆன்லைன் மருந்து விற்பனைக்கான அனுமதி நீட்டிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பக்கல்துல் நீர்மின் திட்டத்தை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாட்டின் சிந்து நதி பிரதிநிதிகள் கூட்டுக்குழுவினர் நேற்று ஆய்வு செய்தனர் அவர்கள் இன்று கல்நாய் ரேட்டில் பகலிகள் நீாமின் திட்டங்கள் ஆய்வு செய்ய உள்ளனா் இந்திய தரப்பில் சிந்து நதி ஆணையா் திரு பிரதீப்குமா் சக்சேனா தலைமையிலும் பாகிஸ்தான் தரப்பும் அந்நாட்டின் சிந்து நதி ஆணையர் திரு சையத் முகமத் மெஹர் அவிஷா தலைமையிலும் பிரதிநிதிகள் குழு ஆய்வு மேற்கொண்டனர் ஊழல் குறைவாக உள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா முன்னேறியுள்ளதாக சங்வதேச குறியீடு தெரிவித்துள்ளது

டென்மார்க் மற்றும் நியூசிலாந்து நாடுகள் முதலிடத்தில் உள்ளன சோமாலியா சிரியா தெற்கு சூடான் ஆகிய நாடுகள் கடைசி இடத்தில் உள்ளன

புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் சாகித்ய அகடெமி தலைவர் திரு சந்திர சேகர் கம்பர் விருதுகளை வழங்கினார்

நாதஸ்வர கலைஞர்களின் வாழ்க்கையை விளக்கும் சஞ்சாரம் என்ற நாவலுக்காக தமிழ் எழுத்தாளர் திரு ராமகிருஷ்ணனுக்கு சாகித்ய அகடெமி விருது வழங்கப்பட்டுள்ளது குஜராத் முன்னாள் முதலமைச்ச் திரு சங்கர் சிங் வகேலா தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார் அகமதாபாத்தில் நேற்று கட்சியின் தலைவா் திரு சரத்பவாா் மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரஃபுல் படேல் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார் பின்னர் அவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளராக அறிவிக்கப்பட்டார்

தாக்குதலில் ஈடுப்பட்ட தீவிரவாதிகள் அனைவரும் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்தது

நான்காவது போட்டி நாளை நடைபெற உள்ளது முதல் போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டி டிராவில் முடிவடைந்தது ஆஸ்திரேலியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஆடவா் மற்றும் மகளிா் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது